நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நிறைவுற்ற திட்டப்பணிகளை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்துள்ளார்

வெட்டுக்கிளி பரவல் குறித்து தமிழக விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என வேளாண்துறை முதன்மை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி துறைக்கான பணிகளை ஆய்வு செய்த அவர் மின்சார துறையில் குறிப்பாக மின் விநியோக பிரிவில் காணப்படும் பிரச்சினைகள் மாநிலங்கள் தோறும் மாறுபடுவதாக குறிப்பிட்டார் இதனை சீர்செய்ய ஒரே மாதிரியான தீர்வின் அவசியத்தை பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நகரமாவது முழுவதும் சூரிய சக்தியை உற்பத்தி செய்யும் வகையில் மாற்றப்பட வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார் சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் கடலோர பகுதி வாழ் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார்

ராஜீவ் கௌபா அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியின்போது ஊரடங்கு நீட்டிப்பு அல்லது தளர்வுகள் குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது

எடப்பாடி கே

எடப்பாடி கே

தலைமை கொறடா திரு

ரத்னா ஆகியோர் இந்நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர்

இதனைத்தொடா்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ட்விட்டரில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வீர் சாவர்கர் ஒரு பல பரிமாண ஆளுமையுடைய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் வீர் சாவர்கர் ஏராளமானோரை ஊக்குவித்ததாக குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் திரு அமீத்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோரும் அன்னாருக்கு ட்விட்டர் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்

சிவராசு தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நியாயவிலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரா்கள் அடுத்தமாதத்திற்கான விலையில்லா அத்யாவசிய பொருட்களை வாங்குவதற்கான டோக்கன்கள் நாளைமுதல் அவரவர் வீடுகளுக்கு சென்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

பாஸ்கரன் இன்று தொடங்கி வைத்தார்

இப்பயிற்சியை பெற விரும்பும் மாணவர்கள் இணையதளம் மூலம் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்ட்டுள்ளது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு இதனை அறிவுறுத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார்

நாடுமுழுவதும் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் இந்த பயிற்சி பட்டறை மூலம் பயனடையும்

சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் சாஹர் மாலா திட்டத்தின்கீழ் தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் உற்பத்தி பொருட்களை குறைந்த போக்குவரத்து உலக சந்தையில் விநியோகம் செய்யலாம் என துறைமுக பொறுப்புக்கழக செலவில் தலைவர் திரு

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வ

முன்னதாக இப்பணியை பார்வையிட்ட அவர் காற்றாலை உதிரி பாகங்களை கையாளுவதற்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு இடவசதிகளும் இத்துறைமுகத்தில் அமையப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்

இவர்கள் நெல்லை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை சோ்ந்தவர்கள் ஆவர் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வந்தவுடன் அதன் அடிப்படையில் இவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர்

தேவைப்பட்டால் இவர்கள் மீது குண்டர் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார்

வெயில் காரணமாக பொதுமக்கள் காலை பதினொன்றரை மணிமுதல் மாலை மூன்றரை மணிவரை வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கத்திரி வெயில் என்றழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவடைகிறது